தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் குடியுரிமை சட்டத் திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது வெங்காய விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மூலமாக காணாமல் போனவர்களை மீட்கவும் காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ வக்கியை உறுதிப்படுத்தவும் பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் எத்தளை தமிழர்கள் உயிரிழந்தனர் அவர்களது விவரம் குறித்த தகவல்களை வெளியுறவுத் துறை அமைச்சகம் மூலமாக பெற்று தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மேலும் கேட்டுக் கொண்டுக் கொண்டுள்ளார்

மேலும் வெளியுறவுத் துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளங்களிலும் இந்த விபத்து குறித்த தகவல்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது

குடியுரிமை சட்டத் திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விரைவில் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றார் தனிநபர் விவரங்கள் பாதுகாப்பு மசோதாவிற்கும் மூத்த குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கும் மசோதாவிற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் வெங்காய விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மக்களவையில் நேற்று நடைபெற்ற துணை மாளிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் வெங்காய விலையை கட்டுக்குள் கொண்டுவருவதற்காக அதன் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் வெங்காய இருப்பு வைக்க வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் வெங்காயம் உபரியாக உள்ள இடங்களிலிருந்து பற்றாக்குறையாக உள்ள இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள குடியுரிமை திருத்தச் சுட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சசிதரூர் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் குடியுரிமையை முடிவு செய்யக்கூடாது என்று கூறினார் இந்த மசோதாவின் ஷரத்துக்களை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை முழுமையாக தெரிவிக்கும் என்று மக்களவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஆதிர்ரஞ்சன் சௌத்ரி கூறினார் இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு

எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பிஜேபி இக்கட்சிகள் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவும் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்களின் வாக்கு வங்கியை பாதுகாக்கவும் இம்மசோதாவை எதிர்ப்பதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு

நரசிம்ம ராவ் குற்றம் சாட்டினார் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து தில்லி திஹார் சிறையிலிருந்து நேற்று மாலை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் விடுவிக்கப்பட்டார்

விடுதலையானவுடன் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை சந்தித்துப் பேசிய திரு சிதம்பரம் உச்சநீதிமன்றம் தமக்கு ஜாமீன் அளித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார்

சைவம் சார்ந்த பல புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார் அவரது மறைவுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சமயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவைகள் ஏழை மாணவர்களுக்கு கல்விக் கட்டணம் செலுத்துதல் உட்பட பல்வேறு சமூகப் பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிலை கடத்தல் வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் விரைவில் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஒய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு

மாணிக்கவேல் கூறியிருக்கிறார் அவரது பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு தொடர்பான கோப்புகள் ஆவணங்கள் ஆகியவற்றை ஒப்படைக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள அவர் ஆவணங்களை தொகுக்கும் பணி முடிந்தவுடன் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளார்

கந்தசாமி கூறியுள்ளார்

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குமரிக் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கழற்சி காரணமாக ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது

நாடாளுமன்றத்தால் பதவிநீக்க தீர்மானம் கொண்டுவருவதற்கான குற்றத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்துள்ளதாக சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்

இந்திய பசிபிக் கடற்பகுதியை இந்தியா வியட்நாம் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளே அதிகமாக உரிமை கோர முடியும் என்று இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய துணைத் துதர் திரு ராட் ஹில்டன் கூறியிருக்கிறார்

மேற்குவங்க மாநில சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக நேற்று அவை நடவடிக்கைகள் இரண்டு முறை ஒத்தி வைக்கப்பட்டன தீவிரவாதம் மற்றும் மத அடிப்படைவாதத்தை எதிர்கொள்ள உலக அளவில் ஒத்துழைப்பு அவசியம் என்று தேசிய புலனாய்வு முகமையின் தலைவர் திரு

மோடி கூறியிருக்கிறார்

அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார்

சக வீராங்கனை சந்திரலேகா வெள்ளிப் பதக்கம் வென்றார்

நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் லோகேஷ் சத்யநாதன் தங்கப்பதக்கத்தையும் சுவாமிநாதன் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர்

மற்றொரு வீரர் ககன்தீப் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மகளிருக்கான வட்டு எறிதல் போட்டியில் நவ்ஜித் கவுர் தில்லான் தங்கப் பதக்கத்தையும் கர்வி பிஸ்வாஸ் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிருக்கான உயரம் தாண்டுதலில் சந்திரா பாபு வெண்கலப் பதக்கம் வென்றார்